பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் ஆறு குழுக்களில் இடம்பெற்றுள்ளார்

செல்கிறார்

கொல்லப்பட்டனர்

பணிமேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

இலங்கை பாகிஸ்தானைஎதிர்கொள்கிறது இனிவிரிவானசெய்திகள் மத்தியஅமைச்சரவைக் குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஆறு குழுக்களில் இடம்பெற்றுள்ளார் நியமனம் வீட்டுவசதிடுக்கீடு பொருளாதாரவிவகாரங்கள் நாடாளுமன்றவிவகாரங்கள் அரசியல் விவகாரங்கள் பாதுகாப்பு வளா்ச்சி முதலீடுமற்றும் திறன் மேம்பாடுதொடர்பானளட்டுஅமைச்சரவைக் குழுக்களைமத்தியஅரசுகடந்த புதன்கிழமைஅறிவித்திருந்தது

முழக்களுக்குபிரதமர் திருநரேந்திரமோடியும் வீட்டுஒதுக்கீடுகுழுவுக்குதிருஅமித்ஷாவும் ஆறு தலைவர்களாக இருப்பார்கள் ஏழு குழுக்களில் திருஅமித்ஷா உறுப்பினராக இடம்பெறுகிறார் மத்தியஅரசின் லஞ்சஒழிப்பு ஆணையர் சிபிஐ இயக்குநர் ஆகியோரைதேர்வு செய்யும் நியமனக் குழுவில் பிரதமரும் உள்துறைஅமைச்சரும் இடம்பெறுகிறார்கள் அறிவிக்கப்பட்டளட்டுஅமைச்சரவைக் குழுக்களில் முதலீடுமற்றும் வளர்ச்சிக்கான குழு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான குழு ஆகியவை புதியகுழுக்களாகும் மத்தியவெளியுறவுத்துறைஅமைச்சா் திரு எஸ் ஜெய்சங் இரண்டுநாள் அரசுமுறைப் பயணமாக பூட்டான் செல்கிறார் வெளியுறவு அமைச்சராகபொறுப்பேற்றப்பின் அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டுப் பயணம் இது என்றுவெளியுறவுத்துறைசெய்திதொடர்பாளர் திருரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் இந்தபயணத்தின் போது பூட்டான் பிரதமர் திருலோட்டோஷெரிங் வுடனும் அந்தநாட்டின் வெளியுறவு அமைச்சா் திருடாண்டிடோா்ஜி யுடனும் திருஜெய்சங்கா் பேச்சுக்கள் நடத்துவாா் கிர்கிஷ்தானில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகள் மாநாட்டின் இடையே பாகிஸ்தான் பிரதமா் திரு இம்ரான் காலுடன் பிரதமா் திருநரேந்திரமோடிபரஸ்பரபேச்சுவார்த்தைநடத்தும் திட்டம் எதுவும் இல்லைஎன்றும் திருரவிஸ்குமார் கூறினார்

பிரதமர் திருநரேந்திரமோடிமாலத்தீவு மற்றும் இலங்கைக்குநாளைஅரசுமுறைபயணம் மேற்கொள்கிறார் மக்களவைத் தேர்தலுக்குபிறகுபிரதமர் திருமோடி மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டுபயணம் இதுவாகும் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தவெளியுறவுத்துறைசெயலர் விஜய் கோகலே இந்தியா மாலத்தீவு இடையேயானநெருங்கியஉறவின் வெளிப்பாடாக இந்தபயணம் அமையும் என்றுதெரிவித்தார்

வரும் ஒன்பதாம் தேதிபிரதமர் இலங்கைசெல்லவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அண்டைநாடுகளுடன் உறவுக்குமுன்னுரிஸ்அளிக்கும் இந்தியாவின் கொள்கைஅடிப்படையில் பிரதமரின் இந்தபயணம் அமைந்துள்ளதாகதிருவிஜய் கோகலேகூறினார் பிரதமர் திருநரேந்திரமோடி கேரளவில் புகழ்பெற்றகுருவாயூர் கோவிலுக்குநாளைசெல்கிறார்

கொச்சியில் இன்று இரவு தங்கும் அவர் நாளைகாலைகுருவாயூர் கோவிலில் தரிசனம் செய்கிறார் பின்னர் குருவாயூரில் பிஜேபிஊழியர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் மக்களவைத் தேர்தலுக்குப் பின் பிரதமர் உரையாற்றும் முதல் பொதுக்கூட்டம் இத என்பதுகுறிப்பிடத்தக்கது உள்ளஏழைகள் சமுதாயத்தில் நலிவுற்றப் பிரிவினர் நாட்டில் மற்றம் சிறந்தககாதாரவாழ்க்கையைமேற்கொள்வதற்குதேவையானதரமிக்கஉணவு வழங்குவதில் மத்தியஅரசுதீவிரகவனம் செலுத்தும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியிருக்கிறார் உலகஉணவு பாதுகாப்பு தினம் இன்றுகடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ளசெய்தியில் தரமானமற்றும் பாதுகாப்பானஉணவு வழங்குவதற்குதமதுஅரசுமுன்னுரிமைஅளிக்கும் என்றுதெரிவித்துள்ளார் உணவு பாதுகாப்பில் நவீனதொழில்நட்பங்களைபின்பற்றுவதில் அரசுகவனம் செலுத்தம் என்றும் அவர் கூறியுள்ளார்

பாதுகாப்பு தினத்தையொட்டி தூய்மையாத்திரையைகுறிக்கும் உலகஉணவு வகையில் மகாத்மாகாந்திசிலையைக்காதாரத்துறைஅமைச்சர் டாங்டர் ஹர்ஷவர்தன் இன்றுதில்லியில் திறந்துவைத்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமாமாவட்டத்தில் உள்ள பஞ்சரன் லசிபோராபகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டநடவடிக்கையின்போதுநான்குபயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நேற்றிரவு நடந்ததுப்பாக்கிசண்டையில் ஒருபயங்கரவாதிகொல்லப்பட்டான் இன்றுகாலை மேலும் மூன்றுபேர் கொல்லப்பட்டனர் இவர்களை அடையாளம் காணும் முயற்சிநடந்துவருகிறது அந்தப் பகுதில் தொடர்ந்துதேடுதல் வேட்டைநடைபெற்றுவருகிறது

போர் விமானம் ஹெலிகாப்டர்கள் தொலையுணர்வு கருவிகளைக் கொண்டவிமானம் செயற்கைக்கோள்கள் காவல்துறைமற்றும் நிர்வாகப்பிரிவு அனைத்தம் இந்தப் பணியில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன காடுகளில் வீரர்கள் கால்நடையாகச் சென்றும் தேடும் பணியைமேற்கொண்டுள்ளனா் பருவநிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் கடற்படைவிமானம் இன்றுகாலைபலமுறைபறந்துதேடுதல் பணியில் ஈடுபட்டது நாடாளுமன்றமக்களவைதுணைத் தலைவர் பதவியைசிவசேனாவுக்குவழங்கும்படிஅந்தக் கட்சிகோரிக்கைவிடுத்துள்ளது

சிவசேனாவின் இந்தக் கோரிக்கைபிஜேபிதலைமக்குதெரிவிக்கப்பட்டுள்ளதுஎன்றுமாநிலங்களவைசிவசேளாதலைவர் திரு சஞ்சய் ரவுல் கூறினார் நிபாவைரஸ் பாதிப்பு குறித்துமத்தியககாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் புதுதில்லியில் நேற்றுஆய்வு நடத்தினார் கேரளாவில் இந்தவைரஸினால் ஏற்பட்டபாதிப்பு குறித்துமுழுமையாகஆய்வு செய்யப்பட்டுவருவதாக இக்கூட்டத்திற்குபிறகுவெளியிடப்பட்டஅறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆறு பேருக்குநோய் தொற்று இல்லைஎனகண்டறியப்பட்டுள்ளது இது மேலும் பரவாமல் தடுப்பதற்குஉரியநடவடிக்கைகள் மேற்கொள்ளபட்டிருப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது